வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

இன்று தொடங்கப்படுகிறது

ரானுவ தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் ரானுவத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா தற்போது பேட் செய்து வருகிறது

இந்த தொடக்க நிகழ்வின்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களில் தடுப்பூசி போடும் மொத்தம் உள்ள மூவாயிரத்து ஆறு மையங்களும் இணையவழியில் இணைக்கப்படும்

முதல்கட்டமாக அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த சுகாதாரப் பணியாளர்கள் முன்னுரிமை பிரிவினராக தெரிவு செய்யப்பட்டு தடுப்பூசி போடப்படும்

சென்னை அலைவரிசை ஒன்றில் இரவு ஒன்பது முதல் ஒன்பதரை மணி வரையும் இது ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய திறள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே மூன்றாவது கட்ட திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்

முதல் மற்றும் இரண்டாவது கட்ட திட்டங்களின் மூலம் கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் பயிற்சி திட்டம் பல்வேறு வகைகளில் மேம்படுத்தப்பட்டுள்ளதகாவும் மூன்றாவது கட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய ராணுவத்தில் வீரமும் துணிச்சலும் மிகுந்த வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கான சேவையில் தங்களின் இன்னுயிரை ஈந்த வீரமிக்க ராணுவ வீரர்களை தேசம் நினைவு கூர்கிறது என்றும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ரானுவ தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாக இந்திய ராணுவத்திற்கு வீர வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார் நமது ரானுவம் வலிமையானது துணிச்சல் மிக்கது அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டது என்று டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்திய ரானுவம் குறித்து நாடு எப்போதும் பெருமிதம் கொள்கிறது என்று தெரிவிததுள்ளார் இந்நாளில் ரானுவ வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதம் கூறியுள்ளார்

மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒன்பதாவது கற்று பேச்சுவா்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது விவசாய சங்கங்களின் தலைவா்களுடன் திறந்த மனதுடன் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்று மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் தெரிவித்துள்ளாா் இன்றைய பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாார் புதிய தொழில்கள் தொடர்பான இந்தியா சர்வதேச உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இந்த இரண்டு நாள் உச்சிமாநாட்டை மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் இந்த உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிய தொழில் நிறுவனங்களின் தொழில் முனைவோருடன் நாளை மாலை காணொலி காட்சி வாயலாக கலந்துரையாடவுள்ளார்

புதிய தொழில்கள் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மத்திய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த துறைக்கான மிகப்பெரிய மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளாள இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது வேளாண் பணியில் உழவர்களுக்கு பேறுதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது கால்நடைகள் அலங்கரிக்கப்பட்டு அவற்றுக்கு மாலையிட்டு பொங்கல் படைத்து மாியாதை செலுத்தப்பட்டது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தமிழர்களின் வீர விளையாட்டாள ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெற்று வருகிறது இதனை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதையொட்டி சென்னை கடற்ரை சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாநில அரசின் சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

திருவள்ளுவர் திளமாள இன்று பெருமதிப்பிற்குிய திருவள்ளுவருக்கு தலைவணங்குவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் திருவள்ளுவருக்கு வாய்க்கப்பெற்ற ஆழமான அறிவையும் ஞானத்தையும் அவரது சிந்தனைகளும் படைப்புகளும் பிரதிபலிப்பதாக திரு மோடி டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அவரது சிந்தனைகள் தலைமுறைகள் தாண்டி ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன என்று அவர் கூறியுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் திருக்குறள் நூலினை வாசிக்க வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ரயில்வே பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வதுலிப்பதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் நெரிசலைக் குறைப்பதற்காக விழாக்கால ரயில்கள் இயக்கப்படுவது நீண்டகால நடைமுறையாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரிஸ்பேனில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்து வருகிறது

இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜன் இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினார்